நரேந்திர மோடி இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டார்

ஜம்மு ஊஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மத்திய அரசின் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைத்தார்

நாட்டின் கலாசாரத்தின் பன்முகத்தன்மை ஒற்றுமைக்கு வழிவகுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

நடைபெறும் உலக துப்பாக்கிச் கடும் போட்டியில் கலந்தகொள்ள போவதில்லை என்று ஆறு நாடுகள் அறிவித்துள்ளன இனி விரிவான செய்திகள் தில்லியில் வன்முறை ஏற்பட்டதையடுத்து நிலவும் சூழ்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டார் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறையினரும் இதர அமைப்புகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் தில்லியில் அம்தி நிலவ அனைத்து தரப்பினரும் ஒத்துழழப்பு அளிக்க வேண்டுமென்றும் மக்கள் அமைதி காக்க வேண்டுமென்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்கிடையே தில்லியில் நடைபெற்ற வன்முறைச் சம்பவங்களுக்கு மத்திய அரசும் தில்லி அரசும்தான் பொறுப்பேற்க வேண்டுமென்று காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றம் சாட்டினார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைதிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார்

வடகிழக்கு தில்லி பகுதியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசியப் பாதுகாப்பு ஆலோசன் திரு அஜித் தோவல் இன்று பார்வையிட்டார் மௌச்பூர் பகுதியில் பாதுகாப்பு நிலைமையை அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை தனது கடமையை செய்து வருவதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தாா் தில்லி காவல்துறை ஆணையா் அமுல்யா பட்நாயக் செய்தியாளா்களிடம் பேசுகையில் வடகிழக்கு தில்லி பகுதியில் பெருமளவு இயல்புநிலை திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் இருப்பினும் முத்த காவல்துறை அதிகாரிகளும் போதிய ஆயுதமேந்திய படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினாா் மக்களிடையே நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வன்முறையைத் தடுப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாபாபூர் ஜோரிபூர் மௌச்பூர் ஆகிய இடங்களில் பாதுணப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது

ஸ்ரீவத்சவாவும் திரு சதீஷ் கோல்சாவும் இன்று பார்வையிட்டனர்

சமரச பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு இரண்டு பேரை நியமித்தது சியான நடவடிக்கை என்று தெிவித்துள்ள உச்சநீதிமன்றம் தற்போதைய சூழ்நிலை சமரச பேச்சுக்கு உகந்ததாக இல்லை என்றும் கூறியுள்ளது நிலைமை கட்டுக்குள் வந்த பிறகு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் ஏற்பட்ட பிறகே இந்த வழக்கை விசாரிப்பது சரியானதாக அமையும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேசத்தில் மத்திய அரசின் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அமச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது புத்தில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வாடகைத்தாய் மசோதா மீது மாநிலங்களவை தெரிவுக்குழு அளித்த பரிந்துரைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வாடகைத்தாயாக செயல்பட நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி விருப்பமுள்ள எந்தவொரு பெண்னும் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

தேசிய உணவுத் தொழில்நட்பக்கழகம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மசோதாவில் திருத்தம் செய்வதற்கும் அம்ச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் தஞ்சாவூர் ஹரியானாவில் குண்டலி ஆகிய இடங்களில் இந்த உணவுத் தொழில்நுட்பக் கழகங்களுக்கு தேசிய அந்தஸ்து வழங்க இந்த மசோதா வகை செய்கிறது வட்சத்தீவில் உள்ள ஷெட்யூல்ட் பழங்குடியினாின் நில உரிமையை பாதுகாப்பதற்கான மசோதாவுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடையே மரங்கள் வெட்டிக் கடத்தப்படுவதை தடுப்பதற்கும் புலிகள் மற்றும் வன உயிரினங்களை பாதுகாப்பதற்குமான இருதரப்பு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் பொதுத்துறை வங்கிகளில் பணிபுரிவோர் தாங்கள் பணியாற்றும் இடங்களில் உள்ள வாடிக்கையாளர்களின் தாய்மொழியை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றார் வங்கித்துறையில் உள்ள புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வங்கி நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசின் திட்டங்கள் குறித்து பொதுத்துறை வங்கி கிளைகளில் உள்ள ஊழியர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

திருச்சி முக்கொம்பில் காவிரியின் குறுக்கே கொள்ளிடம் கதவனை கட்டும் பணியை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

காவிரியில் மணல் அள்ளுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இந்தியாவின் பெருமை வாய்ந்த கலாச்சார பன்முகத்தன்மை நாட்டின் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வளத்திற்கும் அடிப்பளடயாக திகழவேண்டும் என்று குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் சென்னை கலாஷேத்ரா நிறுவன வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புகழ் வாய்ந்த வயலின் இசை கலைஞர் திரு

சந்திரசேனனுக்கு அவர் சத்குரு தியாகராய ஹம்சத்வனி விருது வழங்கிச் சிறப்பித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு இந்தியாவின் பரந்துபட்ட கலாச்சார பள்முகத்தன்மையானது என்றென்றும் கொண்டாடப்படத்தக்கது என்றார் பல்வேறு மாநில மக்களும் பிற மாநிலங்களின் கலாச்சாரம் பண்பாடு உணவு உடை மற்றும் பாரம்பரிய பழக்கவழக்கங்களை நன்கு புரிந்தகொள்ள முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதன் மூலம் நாடு முழுவதிலும் ஒற்றுமைக்குரல் ஒங்கி ஒலிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

புததில்லியில் இந்த தகவலை தெரிவித்த தேசிய துப்பாக்கிச்சுடும் போட்டிகளுக்கான சங்கத்தின் தலைவர் திரு ரணிந்தர் சிங் சீனா ஹாங்காங் மக்காவு வடகொரியா தர்க்மேனிஸ்தான் தைவாள் ஆகிய நாடுகள் இப்போட்டியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளன என்று கூறினார்